இன்றுஆலோசனைமேற்கொள்கிறார்

தமிழகத்திற்குகூடுதல் வழங்க ஆக்சிஐன் நடவடிக்கைஎடுக்குமாறுமாநிலஅரசுமத்தியஅரசைவலியுறுத்தியுள்ளது

அஇஅதிமுகசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் கூட்டம் இன்றுசென்னையில் நடைபெறுகிறது

ஒலிம்பிக் இந்தியாவின் சுமிக் மாலிக் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் தமிழகமுதலமைச்சராகதிரு மு க ஸ்டாலின் இன்றுபதவியேற்கிறார்

மாநிலஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் பதவிபிரமாணம் செய்துவைக்கிறார் அமைச்சா்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி திருதுரைமுருகன் நீர்வளம் திருகேஎன் நேரு நகர்ப்புற வளர்ச்சி திரு இபெரியசாமி கூட்டுறவு திரு க பொன்முடி உயர்கல்வி திரு ஏ வ வேலு பொதுப்பணி திருளம் ஆர் கேபன்னீர்செல்வம் வேளாண்மைமற்றும் உழவர் நலன் திருகேகே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய் திரு தங்கம் தென்னரசு தொழில் துறை திருரகுபதி சுட்டம் திருமுத்துசாமி வீட்டுவசதி திருபெரியகருப்பன் ஊரகவளர்ச்சி திருதாமோஅன்பரசன் ஊரகதொழில் திரு மு பெசாமிநாதன் செய்தித்துறை திருமதிகீதா ஜீவன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை திருஅனிதாராதாகிருஷ்ணன் மீன்வளம் திருராஜகண்ணப்பன் போக்குவரத்து திருராமச்சந்திரன் வனம் திருசக்கரபாணி உணவு திருசெந்தில் பாலாஜி மின்சாரம் திருஆர் காந்தி கைத்தறி திருமாசுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வு திருமூர்த்தி வணிகவரி திருசிவசங்கள் பிற்படுத்தப்பட்டோா் நலன் திருசேகர் பாபு இந்துசமயஅறநிலையத்துறை திருபழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை திருசா மு நாசர் பால்வளம் திருசெஞ்சிகே எஸ் மஸ்தான் சிறுபான்மையினர் நலன் திருஅன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வி திருசிவவீமெய்யநாதன் சுற்றுச்சுழல் திருசிவிகணேசன் தொழிலாளர் நலன் திருமனோ தங்கராஜ் தகவல் தொழில்நுட்பம் திருமதிவேந்தன் சுற்றுலா திருமதிகயல்விழிசெல்வராஜ் ஆதிதிராவிடர் நலன் ஆகியதுறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன பதவியேற்பு விழாமுடிந்தவுடன் இன்றுபிற்பகல் மாநிலஅமைச்சரவைக் கூட்டமும் நடைபெறுகிறது

தென்பின்னர் பல்வேறுஅறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றுஎதிர்ப்பார்க்கப்படுவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தொடர்பாகமுதலமைச்சராகபொறுப்பேற்கஉள்ளதிரு மு க ஸ்டாலினின்அறிவுறுத்தலின் பேரில் அக்கட்சியின் நாடாளுமன்றகுழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு மத்தியஅமைச்சர்கள் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மற்றும் திருபியூஷ் கோயல் ஆகியோருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுபேசினார்

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சட்டப்பேரவைகட்சித் தலைவரைதேர்ந்தெடுப்பதற்காக இக்கூட்டம் நடைபெறுவதாகளமதுசெய்தியாளா தெரிவிக்கிறார் இதேபோல் காங்கிரஸ் சட்டப்பேரவைஉறுப்பினா்கள் கூட்டமும் இன்றுசென்னையில் நடைபெறுகிறது

வா்த்தகஉறவுகளைமேலும் வலுபடுத்துவதென இந்தியாவும் இங்கிலாந்தும் முடிவு செய்துள்ளன

மகாராஷ்டிராவில் ரெம்டெசிவிர் மருந்தினைஉற்பத்திசெய்யும் பிரிவினைமத்தியஅமைச்சா் திருநிதின் கட்கரிநேற்றபார்வையிட்டார்

புதுச்சேரிமுதலமைச்சராகதிருஎன் ரங்கசாமி இன்றுபதவியேற்கிறார்

அரையிறுதிஆட்டத்தில் கமித் வெற்றிபெறும் பட்சத்தில் அவர் ஒலிம்பிக் போட்டிக்குதகுதிபெறுவார்

இதனைத்தொடர்ந்து இங்கிலாந்துக்குஎதிரானஐந்துடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்தியா பங்கேற்கிறது